இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் தற்போதைய சுட்டப்பேரவையின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இரண்டுவார காலம் நிறைவடைந்த நிலையிலும் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக முடிவு எடுப்பது குறித்து அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றன

முதல் இரண்டரை ஆண்டுகளுக்கு தங்கள் கட்சியைச் சேர்ந்தவரே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற சிவசேனாவின் கோரிக்கையை பிஜேபி நிராகரித்துள்ளது எனினும் சிவசேனாவின் இந்த கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று இக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்சய் ராவத் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கட்சித் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களை சந்தித்துப் பேசியதாகவும் உறுப்பினர்கள் அளைவரும் அவரது முடிவுக்கு ஆதரவளிக்க ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாகவும் திரு ராவத் கூறினார் முன்னதாக பி ஜேபி பிரதிநிதிகள் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் திரு சுந்திரகாந்த் பாட்டீல் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து ஆளுநரிடம் விளக்கியதாக கூறினார் அடுத்தக்கட்ட நடவடிக்கை குறித்து கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என்றும் புதிய அரச விரைவில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்றும் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மூடிஸ் நிறுவனத்தின் முதவீட்டாளா் சேவை தொடா்பான அறிக்கையை கட்டிக்காட்டி மத்திய அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது

பொருளாதாரத்தை வலுப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் நிதியும் வழங்கும் கக்திகளுக்கு எதிராக உலகளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என இந்தியா வலியுறுத்தியுள்ளது தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுப்பது தொடர்பான மாநாடு ஆஸ்திரேலியாவின் மெல்போ்னில் நடைபெற்றது இதில் கலந்துகொண்டு பேசிய மத்திய உள்துறை இணையமைச்ச் திரு கிஷன் ரெட்டி சில நாடுகளின் அரசுகளே தீவிரவாத குழுக்குளுக்கு மறைமுக ஆதரவளிப்பது குறித்து கவலை தெிவித்தாா்

தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டின் தீர்மானத்தில் மேலும் சில அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டை அடுத்த ஆண்டு இந்தியா நடத்த உள்ளதாகவும் உள்துறை இணையமைச்சா் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டார் கர்தா்பூர் புனிதத் தலத்திற்கு செல்லும் இந்திய யாத்ரீகர்கள் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெவெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் இதனை தெரிவித்தார் முன்னதாக கா்தாா்பூருக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்திய யாதீர்கா்கள் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை வைத்திருந்தால் போதும் என பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் கூறியிருந்த நிலையில் மத்திய அரசு இவ்வாறு தெரிவித்துள்ளது இதனிடையே காதா்பூர் வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்து வைக்க உள்ளார் அதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சரக்கு மற்றும் சேவை வரி கங்க வரி மற்றும் மத்திய கலால் வரி ஆகியவை தொடர்பான ஆவணங்களுக்கு டிஜிட்டல் குறியீடு வழங்கும் நடைமுறை இன்று முதல்று முதல் அமலுக்கு வருகிறது இனி மறைமுக வரிகள் தொடர்பான அனைத்து தகவல் தொடர்புகளுக்கும் இந்த டிஜிட்டல் குறீட்டெண் அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமனின் வழிகாட்டுதவின் அடிப்படையில் இந்த நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்படுவதாக மத்திய மறைமுக வரிகள் வாரியம் கூறியுள்ளது இதன் மூலம் மறைமுக வரிகள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரடி வரிகள் முறையில் ஏற்கனவே இந்த நடைமுறை அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது

இந்த புயல் மேலும் தீவிரமடைந்து அதிதீவிரப் புயலாக உருவெடுத்து உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து ஒடிசா மற்றும் மேற்குவங்க மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தப் புயல் வடக்கு வடமேற்காக நகர்ந்து இன்று மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வளைகுடா பகுதியில் மையம் கொண்டிருப்பதாகவும் நாளை காலைக்குள் மேலும் தீவிரமடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தப் புயல் வடமேற்காக நகர்ந்து மேற்குவங்கம் பங்களாதேஷ் கடலோரப் பகுதியில் சாகர் தீவுக்கும் கேப்புபாராவுக்கும் இடையே நாளை மறுநாள் அதிகாலை கரையை கடக்கக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது

பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் மக்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

திகா மந்தேர்மோனி ஆகிய பகுதிகளுக்கு சென்றுள்ள சுற்றுவாப் பயணிகள் கடலுக்குக் அருகே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நிலைமை குறித்து ஆய்வு செய்ய கொல்கத்தா மாநகராட்சியின் உயரதிகாரிகள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது மேற்குவங்கத்தில் புயல் பாதிப்புக்குள்ளாக கூடிய பகுதிகளில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளின் விடுப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது மாநில அரசின் தலைமைச் செயலகத்தில் நிலைமையை கண்காணிக்க சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே புவ்புல் புயல் காரணமாக ஒடிசாவின் பூரி கேந்ரபாரா ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது நடவடிக்கையாக இந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் இரண்டு நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தப் புயலால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் அளிக்கப்படும் என்று பிரதமரின் முதன்மைச் செயலாளர் திரு

மிஸ்ரா புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் உறுதியளித்தார் இந்தக் கூட்டத்தில் ஒடிசா மேற்கு வங்கம் அந்தமான் நிகோபார் ஆகியவற்றின் அதிகாரிகள் காணொலி மூலம் பங்கேற்றனர்

ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கட்டுப்பாட்டுகோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ரானுவம் அத்தமீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார்

சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது